நரேந்திரமோடி இன்று பங்கேற்றுள்ளார்

பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுத்தாயின

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்றில் ஸ்விட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் இன்று அதிர்ச்சி தோல்வியடைந்தார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இடையேயான இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன எண்ணெய் ளிவாயு நிலக்கரி வேளாண் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன மேலும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் பாதுகாப்பு தொடர்பான உதிரி பாகங்களை தயாரிப்பது குறித்த கூட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாக உள்ளது பின்னர் கிழக்கு பொருளாதார கூட்டமைப்பின் உச்சிமாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் நாளை சிறப்புரையாற்றுகிறார்

முன்னதாக விளாடிவோஸ்டோக்கில் உள்ள ஸ்வேஸ்டா கப்பல் கட்டுமான தளத்தை பிரதமர் இன்று பார்வையிட்டார் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதிக்கான கப்பல்கள் இத்தளத்தில் உருவாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி கே

தொழில்வளத்தை தவிர விவசாயம் கால்நடை பால்வள தொழில்களை மேம்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை அரசு தொடா்ந்து ஊக்குவிக்கும் எனவும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார் தொழில் தொடங்க உகந்த சூழல் தமிழகத்தில் திகழ்வதாக கூறிய முதலமைச்சர் அமெரிக்க நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிகளவில் முதலீடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

மாநில அமைச்சர்கள் திரு

சம்பத் திரு

தொடா்ந்து தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான யாதும் ஊரே திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்

நரேந்திரமோடி ஜம்முகாஷ்மீரின் லடாக் யூனியன் பிரதேசத்தின் மேம்பாட்டிற்கான புதிய அறிவிப்புகளை வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி வெளியிட இருப்பதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் குற்றுலாத்துறை அமைச்சர் திரு

லே பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறையை சார்ந்த நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார்

முதற்கட்டமாக நியூஜெர்ஸி ஆளுநர் பிலிப் மர் பி தலைமையிலான வர்த்தக குழு நாளை புறப்படும் என்றும் இரு நாடுகளிலும் உள்ள மாநிலங்களுக்கு இடையேயான நேரடி வாத்தக பரிமாற்றம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளும் என்றும் திரு

சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக நாளை கொண்டாடப்படுகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துசெய்தியில் மாணவ சமுதாயத்தின் சிறப்பான வாழ்விற்கு அயராது உழைத்து வரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொள்வதாக தெரிவித்துள்ளார்

மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

நவீன்குமார் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகம் கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து பிரதிநிதிகள் கலந்துகொண்டு தத்தம் மாநில அணைகளின் நீர்மட்டம் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளனர்

மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

பிரசாந்த் மு வடநேரே உத்தரவிட்டுள்ளாா்

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஒற்றையா அரையிறுதி சுற்றுக்கு அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் ரஷ்யாவின் டேனில் மெட்வடேவ் உக்ரைனின் எலினா ஸ்விட்டோலினா ஆகியோர் முன்னேறியுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் முன்னணி வீரர் ஸ்விட்சர்லாந்தின் ரோஜர்